இன்றுநடைபெற்றது

பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் பலர் வேலையிழந்துள்ளதாககாங்கிரஸ் தலைவர் திருராகுல் காந்திகுற்றம் சாட்டியுள்ளார்

ஐ பிஎல் கிரிக்டெ் போட்டியில் இன்றுபெங்களூருகொல்கத்தாஅணிகள் மோதுகின்றன

இதற்கானவேட்புமனுதாக்கல் நேற்றுமாலையுடன் நிறைவடைந்தது

இதனிடையே மக்களவைதேர்தலுக்கானபிரச்சாரம் நாடுமுழுவதும் விறுவிறுப்படைந்துள்ளது அரசியல் கட்சிகள் முழுவீச்சில் இப்பணியில் ஈடுபட்டுள்ளன பிரதமர் திருநரேந்திரமோடிஉத்தரபிரசேமாநிலம் சாரன்பூர் அம்ரோகஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அம்ரோகாவில் பொதுமக்களிடையேஉரையாற்றியதிருநரேந்திரமோடிமத்தியில் வலுவானஅரசுஅமையவேண்டும் என்றும் அப்போததான் மக்கள் நலன்களுக்குஉறுதியானநடவடிக்கைஎடுக்க முடியும் என்றுவலியுறுத்தினார் நாட்டைமுன்னெடுத்துசெல்லவலுவாக அரசால் மட்டுமே என்றும் முடியும் பெரியமுடிவுகளைஉறுதியுடன் எடுக்கவேண்டியதுஅவசியமானதுஎன்றுஅவர் குறிப்பிட்டார் மத்தியில் வலுவானதிறமையானஅரசுஅமையவேண்டும் எனஉலகமேஎதிர்நோக்கிகாத்திருப்பதாகவும் திருமோடிகுறிப்பிட்டார்

புனேயில் இன்றமாணவர்களிடையேஉரையாயற்றியஅவர் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமயிலானதேசிய ஜனநாயககூட்டணிஅரசின் பணமதிப்பிழப்பு நடவடிக்யைால் பலர் வேலையிழந்திருப்பதாககுறிப்பிட்டார்

காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதிபிரியங்காகாந்தி இன்றுஉத்தரப்பிரதேசமாநிலம் காஸியாபாத்தில் தமதுகட்சிவேட்பாளருக்குஆதரவாகபிரச்சாரம் மேற்கொண்டார்

மாநிலத்தில் முக்கியதலைவர்களுக்குஅளிக்கப்பட்டுள்ளபாதுகாப்பு குறித்துஒவ்வொன்றாகஆராய்ந்துமுடிவெடுக்குமாறுமாநிலஅரசுக்குஉள்துறைஅமைச்சகம் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நீதியைநிலைநாட்டிமிகப்பெரியமாற்றத்தைகொண்டுவரவேண்டும் சமூக என்றுஅதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது லக்னோவில் இன்று இதனைவெளியிட்டுபேசியஅக்கட்சியின் தலைவர் திருஅகிஷே் யாதவ் விவசாயகடன்கள் முழுவதுமாகதள்ளுபடிசெய்யப்பட்டால்தான் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றுகூறினார்

பொருளாதாரகொள்கைகளைகூறியதிருஅகிலேஷ் பிஜேபியின் யாதவ் செல்வந்தர்களைமேலும் செல்வந்தர்களாக்குவதும ஏழை எளியமக்களைமேலும் வறுமைக்குதள்ளுவதும்தான் அவர்களதுகொள்கைஎன்றுகூறினார்

நாட்டின் பாதுகாப்பு முக்கியம் என்பதால் தற்போதையஅரசுக்குவாக்களிக்கவேண்டும் என்றுஅவர் கேட்டுக் கொண்டார்

மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் குயாட்சிஎன்றகோட்பாட்டைதமதுகட்சிஅடிப்படையாகக் கொண்டு இயங்குவதாகவும் இதனைதிருராகுல்காந்திவழிமொழிந்துள்ளதாகவும் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் கரூரில் இன்றுபிரச்சாரம் மேற்கொண்டஅவர் மக்கள் விரும்பும் ஆட்சிக்குதிமுகஆதரவாக இருக்கும் என்றுகூறினார்

காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையைப் பார்த்தபிஜேபிஅதிர்ச்சிஅடைந்துள்ளதாகஅவர் கூறினார் திமுகமற்றும் ஐக்கியமுற்போக்குகூட்டணி ஆட்சிக் காலத்தின் போதுநிறைவேற்றப்பட்டதிட்டங்களைபட்டியலிட்டதிரு ஸ்டாலின் எதிர்காலதிட்டங்களைப் பற்றியும் விளக்கமாகப் பேசினார்

நேற்றுகாலை வருமானவரித்துறையினரால் மட்டும் சோதனைகள் மூலம் கைப்பற்றப்பட்டுள்ளதகவலையும் திருசாஹூ வெளியிட்டார்

தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் வாக்களிக்கவசதியாகவிரைவில் நடைபெறவுள்ளஅவர்களது இரண்டாம் கட்டபயிற்சிவகுப்பின் போது அஞ்சல் வாக்குச்சீட்டுகள் அவர்களிடம் வழங்கப்படும் என்றுதிருசத்யபிரதாசாஹூ தெரிவித்தார் புதுதில்லியில் உள்ளநேஷனல் ஹெரால்டுகட்டிடத்தில் இருந்துவெளியேறுமாறுஅசோசியேடட் பத்திரிகைநிறுவனத்திற்குதில்லிஉயர்நீதிமன்றம் ஜெர்னல்ஸ் பிறப்பித்தஉத்தரவைஉச்சநீதிமன்றம் இன்றுநிறுத்திவைத்துள்ளது